கோவிட் தொற்று தடுப்பு மருந்து உற்பத்தி தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகமதாபாத் ஐதராபாத் மற்றும் புனே ஆகிய நகரங்களுக்கு நேரடி பயணம் மேற்கொள்கிறார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மாணவர்களுக்கு முழுமையான கல்வி வழங்குவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமாகும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார்

தமிழகத்தில் நிவர் புயலால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதாரங்கள் முறையாக கணக்கீடு செய்த பின்னர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

கோவிட் தொற்று தடுப்பு மருந்து உற்பத்தி தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகமதாபாத் ஐதராபாத் மற்றும் புனே வுக்கு நேரடி பயணம் மேற்கொள்கிறார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பு மருந்து உருவாக்கி வரும் விஞ்ஞானிகளை நேரில் பார்வையிட ஆவலாக இருப்பதாக கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த தடுப்பு மருந்து கிடைக்கச் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் முதலில் அவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சைடஸ் சடில்லா மருந்து தயாரிப்பு நிலையத்திற்கு செல்கிறார் பின்னர் அவர் புனேயில் உள்ள ஸீரம் ஆய்வகத்திற்கு சென்று கோவி ஷீல்ட் தடுப்பு மருந்து உற்பத்தி மையத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார் தடுப்பு மருந்து விநியோகம் தொடர்பாகவும் அவர் அப்போது ஆலோசனை மேற்கொள்கிறார் பிரதமர் திரு மோடி பின்னர் ஐதராபாத் செல்கிறார் அங்கு ஹக்கிமாபேட் விமானப் படை விமான நிலையத்தில் தரையிறங்கும் அவர் அங்கிருந்து பாரத் பயோ டெக் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சென்று கோவாக்சின் தடுப்பு மருந்து உற்பத்தி ஆலையை பார்வையிடுகிறார்

கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்திலும் பிரக்சிட்டுக்குப் பிந்தைய காலத்திலும் இந்தியாவும் பிரிட்டனும் பல்வேறு முக்கிய துறைகளில் இணைந்து பணியாற்ற உள்ளன இது தொடர்பாக இங்கிலாந்தின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் அறிவியல் ஆராய்ச்சி பாதுகாப்பு மற்றும் கல்வி துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒத்தழைக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச சூரிய சக்தி உற்பத்தி கூட்டப்பு மற்றும் பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புகளில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்ளவும் இந்த ஆலோசனையின் போது திட்டமிடப்பட்டது

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினோரு மாதங்களாக கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு பத்திரிகையாளர்கள் உதவியதைப் போலவே காசநோய் விழிப்புணர்வுக்கும் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் உன்னத பணியில் ஈடுபட்ட சில பத்தரிகையளர்கள் நோய்த் தொற்று ஏற்பட்டு இந்த உயிரிழந்திருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

மாணவர்களுக்கு முழுமையான கல்வி வழங்குவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமாகும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் புதுதில்லியில் காணொளி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் உலகில் ஒரு சில நாடுகள் மட்டுமே இத்தகைய கல்வி வழங்குவதாக கூறினார் சுவாமி விவேகானந்தரின் இந்தியாவில் கல்வி கற்று இந்தியாவில் தங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் உலக தரம் வாய்ந்த கல்வி மாணவர்களுக்குக் கிடைக்க செய்ய வேண்டும் என்றார் தாய்மொழியில் கல்வி வழங்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார்

கே வி சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார் உற்பத்தி துறை பூஜ்யம் புள்ளி ஆறு சதவிகிதமாகவும் வேளாண்மை மூன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவிததுள்ளார் ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையிலாள உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிமாக இருந்ததாக அவர் கூறினார்

விவசாயம் வனத்துறை மீன் வளத்துறை ஆகியவற்றில் மூன்று புள்ளி நான்கு சதவிகித வளர்ச்சி பதிவாகியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதல் முறையாக மாவட்ட வளர்ச்சி குழு மற்றும் உள்ளாட்சி இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது இதற்கான வாக்குப் பதிவு எட்டு கட்டங்களாக நடைபெறுகின்றன முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது இந்த தேர்தலில் முறைகேடுகள் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

கோவிட் தொற்று காலத்தில் பின்பற்றவேண்டிய அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படும் கோவிட் தொற்றுக்கு எதிராக ஸ்பூட்நிக் வி தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்ய ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியமும் இந்திய மருந்து பொருள் உற்பத்தி நிறுவனமான ஹெட்ரோவும் முடிவு செய்துள்ளன நூறு மில்லியன் மருந்துகள் முதலில் தயாரிக்கப்படும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவில் டாக்டர் ரெட்டி ஆய்வகம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவ மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புயல் மற்றும் மழையால் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறிதது நேற்று தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று அவர் கேட்டறிந்தார் நிவர் புயலால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு துது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகத் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நிவர் புயலால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதாரத்தை முறையாக கணக்கீடு செய்த பின்னர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பெற்றுத் தரப்படும் என்றும் கூறியுள்ளார்

நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்குத் தேவையான உணவு குடிநீர் பாய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குடும்பம் ஒன்றுக்கு பத்து கிலோ அரிசி வேட்டி சேலை மற்றும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனுடன் ஒரு கிலோ பருப்பும் சமையல் எண்ணெய்யும் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை வேளச்சேரி முடிக்குர் வரதராஜபுரம் மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண உரிய திட்டங்களை வகுக்க அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாதந்தோறும் ஒலிபரப்பாகும் பிரதமரிள் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகும்

தூர்தர்ஷனின் யூ ட்யூப் சானலிலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் இதற்கான மொழிபெயர்ப்பு பிரதமரின் உரை முடிந்ததும் கேட்கலாம்

பிகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திருகுஷில் குமார் மோடி அக்கட்சியின் சார்பில் மாநிலங்களவைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு அவரது பெயரை பரிந்துரை செய்துள்ளது

ஆஸ்திரேலியாவில் இரண்டு மாத பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி மூன்று ஒரு நாள் போட்டிகளிலும் மூன்று ட்வென்டி ட்வென்டி போட்டிகளிலும் நான்கு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடும்